தேசிய இளையோர் நாடாளுமன்ற நிறைவு விழா வில் நாளை பிரதமர் உரையாற்றுகிறார்

அறிவிக்கப்பட்டுள்ளது

செயல் திட்டம் வகுக்குமாறு மாநிலங்களை மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது

சிட்னியில் நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயாள மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ட்டிராவில் முடிவடைந்தது

மாலை நான்கு மணி அளவில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தடுப்பு மருந்து செலுத்துவதற்கான பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது

கோவாக்ஸின் கோவிஸீல்டு என்ற இரண்டு தடுப்பூசிகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு இந்திய மருந்துகள் தலைமை கட்டுப்பாட்டாளர் மற்றும் தேசிய முறைப்படுத்துவோரால் அனுமதி வழங்கப்பட்டது

கோவ் வின் தடுப்பூசி விநியோக நிர்வாக முறை தடுப்பூசியின் இருப்பு பதப்படுத்தும் வெப்பநிலை தனிப்பட்ட முறையில் பயனாளிகளை கண்டறிதல் போன்ற பணிகளில் ஈடுபடும் பயனாளிகளை முன்கூட்டியே பதிவு செய்தல் சரிபார்த்தல் தடுப்பூசி நடைமுறை வெற்றிகரமாக நிறைவடைந்ததை குறிக்கும் டிஜிட்டல் சான்றிதழை உருவாக்குதல் ஆகியவற்றையும் அனைத்து நிலைகளிலும் இந்த நடைமுறை மூலம் நிர்வகிக்கப்படும்

தேசிய இளையோர் நாடாளுமன்ற விழா வின் இறுதி நிகழ்வு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது

நாளை நடைபெறவுள்ள இளையோா் நாடாளுமன்றத்தின் நிறைவு விழாவில் பிரதமா் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் இன்று நடைபெறம் நிகழ்வுகளின் மூலம் வெற்றிபெறும் முதல் மூன்று வெற்றியாளர்கள் பிரதம் திரு நரேந்திரமோடி யுடன் பேசும் வாய்ப்பை பெறுவார்கள் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நிறைவு விழாவில் கலந்து கொள்ளும் இளைஞா்களுடன் பிரதமா் கலந்துரையாடுவா் வெளிநாடுகளுக்குச் செல்லும் இந்திய குடிமக்களின் சர்வதேச ஒட்டுநர் உரிமம் காலாவதியானால் அதனை புதுப்பிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கொண்ட அறிவிக்கையை மத்திய சாலை போக்குவர்தது மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதுவரை இத்தகைய புதுப்பித்தல் நடைமுறை அமலில் இருந்ததில்லை தற்போதைய திருத்தத்தின்படி வெளிநாட்டில் உள்ள இந்திய குடிமக்கள் இந்திய துதரகம் மூலம் புதுப்பித்தலுக்கான விண்ணப்பத்தை அளிக்க முடியும் இந்த விண்ணப்பங்கள் இந்தியாவில் உள்ள வாகன் இணையபக்கத்திற்கு அனுப்படும் இதைத் தொடர்ந்து சும்பந்தப்பட்ட சாலை போக்குவரத்து அதிகாரிகள் இவற்றை பரிசீலனை செய்வார்கள் பின்னர் இந்த அதிகாரிகள் புதப்பிக்கப்பட்ட சர்வதேச ஒட்டுநர் உரிமத்தை வெளிநாட்டில் உள்ள இந்திய குடிமக்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் புதிய நடைமுறையின் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய குடிமக்கள் மருத்துவ சான்றிதழ் அல்லது செல்லத்தக்க விசா வை சம்ப்பிக்க வேண்டுமென்ற நிபந்தனை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இந்த இரண்டு நாள் மாநாட்டினை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய அமைப்புகளில் பல முக்கியமான விஷயங்களில் இளைஞர்கள் பங்கேற்க இணையவழி மாநாடுகள் பெரும் வாய்ப்பாக உள்ளது என்று அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் தொழில்துறை கல்வி முதலீடு வங்கி நிதித் துறையினரும் இளம் தொழில் முனைவோரும் பங்கேற்க உள்ளனர்

கோவிட் நோய் தொற்று காரணமாக முதல் முறையாக ஒ டி டி முறையில் திரைப்படங்கள் காண்பிக்கப்பட உள்ளன இதே முறையில் கலந்துரையாடல் அம்வுகளும் இடம்பெறம் திரைப்பட துறையில் சிறந்து விளங்குவதை அங்கீகரிக்கும் வகையில் பங்ளாதேஷ் இந்த ஆண்டின் குறிப்பிடத்தக்க நாடாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்து செல்லும் தொழிலாளர்களின் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களை பள்ளிகளில் சேர்த்து படிப்பை தொடர்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அமைச்சகம் வெளியிட்டுள்ளது பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் இடைநிற்றலை தவிர்க்கவும் குறைந்த எண்ணிக்கையில் மாணவர்கள் சேள்வதையும் கற்றலில் பாதிப்பு ஏற்படுவதையும் தவிர்க்க மாநிலங்கள் மற்றும் யுளியன் பிரதேசங்களின் அரசுகள் உரிய வழிமுறைகளை கண்டறிவது அவசியம் என கல்வி அமைச்சகம் தெிவித்துள்ளது பள்ளிக்கூடங்களிலிருந்து படிப்பை பாதியில் நிறுத்திய குழந்தைகளை தன்னார்வ தொண்டர்கள் உள்ளுர் ஆசிரியர்கள் சமூக குழுக்கள் மூலம் அடையாளம் காண்டு பயிற்சி அளிப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் முக்கியத்துவம் அளித்துள்ளன

பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதில் கவனமாக இருப்பதாக தேசிய சிறுபான்மை ஆணையத்தின் துணைத்தலைவர் திரு ஆர்த்தீப் ரலீது கூறியுள்ளார் தமிழகத்தில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினார்

தமிழகத்தில் உள்ள ஹஜ் யாத்திரிகர்களுக்கு மாநில அரசு ஆறு கோடி ரூபாய் மானியம் வழங்கி இருப்பதை அவர் குட்டிக்காட்டினார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ட்டிராவில் முடிவடைந்தது